அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார்

அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது

இதனையொட்டி அந்தப் பகுதிகளில் பிஜேபி காங்கிரஸ் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஹரியானா மாநிலம் ரோத்தக் ஹிமாச்சலப் பிரதேசத்திலுள்ள மாண்டி மற்றும் பஞ்சாபிலுள்ள ஒசியாப்பூர் ஆகிய இடங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஹரியானாவில் உள்ள ஹிசார் மற்றும் சார்க்கி டாத்திரி பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி ஹிமாச்சலப்பிரதேசம் மற்றும் சண்டிகரில் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயவாளரான திருமதி பிரியங்கா காந்தி வத்ரா உத்திரபிரதேச மாநிலத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறிய வழக்கில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தனது பதிலை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்ப கொடுக்கப்பட்ட கால அவகாசும் இன்றுடன் முடிவடைகிறது மத்திய பிரதேச மாநிலம் ஷகதுல் என்ற இடத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது சமீபத்தில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறியதாக அவர் மீது தேர்தல் ஆணையத்திடம் புகார் கூறப்பட்டிருந்தது

இதற்கிடையே திரு ராகுல்காந்தி கால அவகாசம் கோரி அவர் கடிதம் எழுதியிருந்தாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் அவர் கேட்டிருந்த கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது அதனால் திரு ராகுல்காந்தி தனது பதிலை தேர்தல் ஆணையத்திற்கு இன்று அனுப்பி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானின் முன்னாள் ரானுவ வீரர் ஒருவரை இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர் ஐம்மு கஷ்மீரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான ஒருவர் நடமாடி வருவதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு விரைந்து சென்ற எல்லை பாதுகாப்பு படையினர் அவரை பிடித்து விசாரணை நடத்தியதாகவும் அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதை அடுத்து அவரை கைது செய்துள்ளதாக எல்லை பாதுகாப்பு படை கூறியுள்ளது

அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நில விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வருகிறது

இந்த குழுவில் ஆன்மீக குருவும் வாழும் கலை அமைப்பின் நிறுவனருமான ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் முத்த வழக்கறிஞர் புரீராம் பஞ்சு ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் நீதிபதிகள் டி ஒய் சந்திரஞட் அசோக் பூஷன் எஸ் ஏ போப்டே எஸ் அப்துல் நசீர் ஆகியோர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு முன்பு இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது

அடுத்த சில தினங்களுக்கு அதிக வெப்ப நிலை ஒடிசாவின் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக இருக்கும் என்று ஷடிசா வானிலை மையம் தெரிவித்துள்ளது

மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள ஜமீலா மார்க்கெட் பகுதியில் வெடிகுண்டுகளை ஒருவர் திடரென வெடிக்கச் செய்ததாக பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இந்த தற்கொலைப் படை தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை ஈரான் கனிமத்துறை மீதான அமெரிக்காவின் தடையை ரஷ்யா குறைகூறியுள்ளது மேலும் இரு நாடுகளுக்கிடையிலான அணு ஒப்பந்தங்களை பாதுகாக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தற்போது அமெரிக்க தடை காரணமாக எழுந்துள்ள பதற்றமான சூழலை ஈரான் மற்றும் உலக நாடுகள் தனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது இந்த தடை காரணமாக ஈரான் ரஷ்பாவுடன் ஏற்படுத்திக் கொண்டுள்ள ஒப்பந்தங்களை மீறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது ஈரான் உடனான நிதி வர்த்தகம் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை அமெரிக்கா உட்பட உலக நாடுகள் தொடர வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது இதற்கிடையே ஈரான் தலைமையுடன் தாம் பேச்சுவார்த்தை நடத்த தபாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் சீனாவுடனான வர்த்தகம் தொடர்பான பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கோடிக்கணக்கான டாலர் மதிப்பிலான சீனாவின் பொருட்களுக்கு புதிய வரி விதிப்பை சமீபத்தில் அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் அறிமுகப்படுத்தியிருந்தார் இத்தொடர்பாக சீன அதிபர் திரு லீ ஜின்பிங்கிடமிருந்து தமக்கு கடிதம் வந்துள்ளதாகவும் இது குறித்து அவரிடம் தொலைபேசி மூவம் பின்னர் தாம் பேசவிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சீன பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள புதிய வரி விதிப்பு குறித்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று தாம் நம்பிக்கையுடன் இருப்பதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார்

அமெரிக்கா சீனாஇடையே நடந்து வரும் வர்த்தகம் தொடர்பான இந்த பிரச்சினை காரணமாக உலகின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக சர்வதேச நிதி அமைப்பு எச்சரித்துள்ளது

வைஸ் ஹானஸ்டு என்று அழைக்கப்படும் வடகொரியாவின் சரக்கு கப்பலின் பராமரிப்பு மற்றும் இயக்குதல் தொடர்பான நிதியை அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்காததால் நியூயார்க்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாக இந்த கப்பல் இந்தோனேஷிய கடற்பகுதி அருகே கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பிடித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கப்பல் விரைவில் அமெரிக்காவிற்கு கொண்டு வரப்படும் என்றும் அமெரிக்க நீதித்துறை தெரிவித்துள்ளது வடகொரிய நேற்று ஏவுகணை சோதனை நடத்திய சில மணி நேரங்களுக்குள் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது வடகொரியாவின் இந்த ஏவுகணை சோதனையால் அமெரிக்கா உடனான அணு ஆயுதங்கள் குறித்த பேச்சுவார்த்தை தொய்வடையும் நிலை ஏற்பட்டுள்ளது பிரபல எழுத்தாளரும் சாகித்திய அகடாமி விருது பெற்றவருமான தோப்பில் முகமது மீரான் நெல்லையில் காலமானார்

கள்ளியாகுமரி மாவட்டம் தேங்காய் பட்டினம் என்ற கடலோர கிராமத்தில் பிறந்த தோப்பில் மீரான் பல இலக்கிய படைப்புகளை படைத்து சாதனை புரிந்தவர்

ஐ பி எல் கிரிக்கெட் இறுதிப்போட்டிக்கான இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது விசாகப்பட்டிணத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரர மணிக்கு தொடங்குகிறது இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் மும்பை அணியை எதிர்கொள்ளும்

நாளை நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இவ்விரு அணிகளும் மோத உள்ளன

ஷாங்காயில் நடைபெற்றுவரும் உலக கோப்பை வில்வித்தை போட்டியின் பதக்கம் வெல்லும் கற்றுக்கு தகுதிபெறும் வாய்ப்பினை இந்தியா இழந்தது